பிரதமர் திருநரேந்திரமோடிமுதலாவதவெளிநாட்டுபயணத்தின் இரண்டாம் கட்டமாக இன்று இவங்கைதலைநகர் கொழும்பு சென்றுள்ளார்

பொருளாதாரமற்றும் கலாச்சாரஉறவுகளில் ஒத்துழைப்பைமேலும் விரிவுபடுத்துவதுஎன இந்தியாவும் மாலத்தீவுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன

உலகக்கோப்பைகிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியாஅணிகள் மோதுகின்றன

பண்டாரநாயகேசர்வதேசவிமானநிலையத்தில் இலங்கைபிரதமர் அவரை திருரனில் விக்ரமசிங்கேஅன்புடன் வரவேற்றார் இதன் பின்னர் இலங்கைபயணம் குறித்தடுவிட்டரில் செய்திவெளியிட்டுள்ளதிருநரேந்திரமோடிகடந்தநான்குஆண்டுகளில் மூன்றாவதுமுறையாக இலங்கைக்குதாம் பயணம் மேற்கொண்டிருப்பதுமகிழ்ச்சிஅளிக்கிறதுஎன்றுகூறியுள்ளார் நட்பு நாடுகளுக்குதேவைஏற்படும் போதுஅவற்றை இந்தியாஒருபோதும் மறக்காதுஎன்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமக்குஅளிக்கப்பட்டுள்ளபாரம்பரியவரவேற்பு நெகிழ்ச்சியைஏற்படுத்தியுள்ளதுஎன்றும் திருமோடிகூறியுள்ளார் இலங்கைஅதிபர் திருமைத்ரிபாலசிறிசேனாவுடன் பேச்சுநடத்தும் திருநரேந்திரமோடிஎதிர்க்கட்சிதலைவர் மற்றும் தமிழ் தேசியதலைவர்களுடன் பேச்சுநடத்தவுள்ளார் முன்னதாகபிரதமர் திருநரேந்திரமோடியின் நேற்றையமாலத்தீவுகள் பயணத்தின்போது இருதரப்பு உறவுகள் குறித்துஆய்வு செய்யப்பட்டது வளர்ச்சிக்குமண்டலஒத்துழைப்பின் அவசியத்தைபிரதமர் திருநரேந்திரமோடியும் மாலத்தீவுகள் அதிபர் திரு இப்ராஹீம் முகமத் சோலிஹூம் வலியுறுத்தினர் மற்றும் கலாச்சாரஉறவுகளைதீவிரப்படுத்துவதுஎன்றும் இருநாடுகளும் முடிவு பொருளாதாரம் செய்தன போக்குவரத்துத் கல்வி தொடர்பு புதப்பிக்கவல்லளரிசக்தி சுற்றுச்சூழல் பரஸ்பரநலனுக்கானநீடிக்கவல்லவளர்ச்சிஆகியவற்றில் ஒத்துழைப்பு தேவையென்பதை இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் இந்தமண்டலத்திலும் பிறபகுதிகளிலும் எந்தவடவில் இருந்தாலும் பயங்கரவாதத்திற்குஎதிரானநிலையில் சமரசம் இல்லைஎன்பதை இரு தலைவர்களும் உறுதிப்படுத்தினர் எனபின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவெளியுறவுத் துறைசெயலாளர் திருவிஜய் கோகவேதெரிவித்தார்

முன்னதாக மாலத்தீவுகளின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியபிரதமர் திருமோடிபயங்கரவாதத்தைஒழிக்கஉலகஅளவில் சந்திப்பு நடைபெறவேண்டும் என்றார் பயங்கரவாதசெயல்களுக்குஅரசுகளேஆதரவு அளிப்பதுகுறித்தும் அவர் எச்சரித்தார் பருவநிலைமாற்றம் தொடர்பானபிரச்சனைகளைசமாளிக்கஒருங்கிணைந்துபணியாற்றவேண்டியதன் அவசியத்தைவலியுறுத்தியபிரதமர் இந்தியபெருங்கடல் பகுதியில் அமைதியைபராமரிக்கவேண்டும் என்றும் கூறினார் கேரளமாநிலம் கொச்சிக்கும் மாலத்தீவுகள் தலைநகர் மாலேக்கும் இடையேபடகுப் போக்குவரத்துக்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருப்பதாகதிருமோடிதெரிவித்தார் துதுக்குழுநிலையிலானபேச்கவார்த்தைக்குபின் இருநாடுகளும் ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலும் ஒருதொழில்நுட்படுப்பந்தத்திலும் கையெழுத்திட்டன மாலத்தீவுகளின் உயரியவிருதானநிஷான் இசூதீன் விருதுதிருநரேந்திரமோடிக்குவழங்கப்பட்டது மாலத்தீவுகளில் இருந்து இலங்கைக்கு புறப்படும் முன் பிரதமர் வெளியிட்டடுவிட்டர் செய்தியில் அந்நாட்டுமக்களின் விருந்தோம்பலுக்குநன்றிதெரிவித்தார் தமதுபயணம் இருதரப்பு உறவுகளில் மாபெரும் மாற்றங்களைகொண்டுவரவழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆந்திரபிரதேசமாநிலம் திருமலைதிருப்பதிக்கு இன்றுமாலைபிரதமர் பயணம் மேற்கொள்கிறார் மாலத்தீவுகள் பயணத்திற்குபின் இலங்கைநாடுகளின் திருப்பதிக்குஅருகேஉள்ளரேணிகுண்டாவிமானநிலையத்திற்குவரும் பிரதமர் அங்கிருந்துதிருப்பதிசென்றுவெங்கடேசபெருமாளைதரிசனம் செய்துவழிபடுவார் பயணத்திற்கானஏற்பாடுகள் பிரதமரின் குறித்துஆந்திரபிரதேசதலைமைசெயலாளர் திருஎல் விசுப்பிரமணியம் ஆய்வு செய்தார் திருமலைதிருப்பதிதேவஸ்தானநிர்வாகஅதிகாரி சித்தூர் மாவட்டஆட்சியர் திருஅளில் குமார் சிங்கால் மற்றும் பிறஅதிகாரிகளுடன் அவர் காணொலிகாட்சி மூலம் ஏற்பாடுகள் குறித்துகேட்டறிந்தார்

இந்தஅமைப்பின் உறப்பு நாடுகளைசேர்ந்தவர்த்தகம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரஅமைச்சர்களும் கலந்துகொண்டுள்ளனர் பொருளாதாரத்தைமேம்படுத்த டிஜிட்டல் வர்த்தகம் மற்றும் நாடுகளுக்கு இடையேஒத்துழைப்பைஅதிகரிக்கவேண்டியதன் அவசியத்தைதிருபியூஷ் கோயல் வலியுறுத்தினார் இந்தகூட்டத்திற்கு இடையேதென்கொரியாவின் வர்த்தகத்துறைஅமைச்சர் திரு யூ மியூங் ஹீ ஐ சந்தித்துபேசியதிருகோயல் இருநாடுகளுக்கு இடையேவர்த்தகஒத்துழைப்பிற்கான புதிவழிமுறைகளைகண்டறிவதுபற்றிஆக்கபபூர்வமானயோசனைகளைதெரிவித்தார் தென்னாப்பிரிக்காவில் தொழில்வர்த்தகத்துறைஅமைச்சர் இப்ராஹிம் பட்டேலுடனும் திரு திருகோயல் பேச்சுநடத்தினார் ஆப்கானிஸ்தானில் சண்டைநிறுத்தத்திற்குமக்கள் சமாதான இயக்கம் விடுத்தஅழைப்பைதாலிபான் நிராகரித்துள்ளது சண்டைநிறுத்தத்தைவலியுறுத்துவதற்காகமக்கள் இயக்கத்தின் சமாதான உறுப்பினர்கள் ஆப்கானிஸ்தான தலைநகரிலிருந்துதெற்கமாகணாத்தில் உள்ளஹெவ்மண்ட் கட்டுபாட்டில் உள்ள மூசாகாலாவரைநெடும் பயணத்தைமேற்கொண்டனர் இந்நிலையில் தாலிபான் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைநடத்தியபோதுஅமெரிக்கதுருப்புகள் ஆப்கானிஸ்தானிலிருந்துவெளியேறியபிறகேசண்டைநிறுத்தத்தைஅறிவிக்க முடியும் என்றுதெரிவிக்கப்பட்டதாகமக்கள் சமாதான இயக்கத்தின் தலைவர் திரு இக்பால் கைபர் கூறினார்

கல்வி சுகாதாரம் தொழில் மற்றும் அடப்படைகட்டமைப்பு வசதிகளுக்குமுன்னுரிமைதரப்பட்டிருப்பதாகளமதுசெய்தியாளருக்குஅளித்தபேட்டியில் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆசியாவிலேயேமிகநீளமானபாலம் தூப்ரிமாவட்டம் புல்பாரியில் கட்டப்படவுள்ளதாகவும் விரிவானதிட்டஅறிக்கைதயாரிக்கப் படுவதாகவும் அவர் கூறினார் கிராமபகுதிகளுக்கானபோக்குவரத்துதொடர்பிலும் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகஅவர் தெரிவித்தார்

ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் தேசியசெயற்குழக் கூட்டம் இன்றுபாட்னாவில் நடைபெறுகிறது கட்சியின் தலைவரும் பீகார் முதலமைச்சருமானதிருநிதிஷ் குமார் தலைமையில் நடைபெறும் இந்தக் கூட்டத்தில் எதிர்காலஅரசியல் நடவடிக்கைகள் பற்றிவிவாதிக்கப்படும் என்றுதெரிகிறது ஜனநாயககூட்டணியைபொறுத்தவரைபீகாரில் அதன் தேசிய ஐனதாதள் உள்ளதுஎன்றும் மற்றமாநிலங்களில் தமதுகட்சிகயேச்சையானஅரசியல் செயல்பாடுகளில் ஈடுபடும் என்றும் திருநிதிஷ்குமார் தெரிவித்தார் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் சட்டப்பேரவைதொகுதிகள் அனைத்திலும் ஐக்கிய ஜனதாதள் தனியாகபோட்டியிடும் என்றும் அவர் கூறினார்